வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

துறைக்கு அதிக பங்கு இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார்

உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார்

இணையதளத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தொலைநோக்கு பயன்களையும் தீர்வுகளையும் கருத்தில் கொண்டு விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் கொல்கத்தாவில் ஐந்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகத்தரம் மற்றும் விதிமுறைகளுக்கு ஏற்ப விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்

மிருதங்கம் போன்ற இந்திய பாரம்பரிய இசைக் கலைகளை போற்றி பாதுகாக்வும் அவற்றுக்கு கூடுதல் அழகு சேர்க்கவும் அறிவியல் துறைக்கு அதிக பங்கு இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மிருதங்க இசைக் கலையின் பெருமகள் என்ற நூலை வெளியிட்டு பேசிய அவர் மிருதங்கம் உள்ளுரிலேயே கிடைக்கும் எளிய பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்படுவதாகவும் ஆனால் அதன் இசொடு இணையற்றது என்று கூறினார் இசையும் அறிவியலும் கரம் கோட்பதால் இசைத்துறையில் பல்வேறு ஆராய்ச்சி வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் கூறினார் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அமைச்சர் திரு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நாட்டில் ஐந்து இடங்களில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு விளையாட்டு பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார் மாற்றுத் திறனாளிகள் பிறர் துணையின்றி தாமாகவே நகரவும் எழுந்துறிற்கவும் உதவும் நவீன சக்கர நாற்காலியை சென்னையில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்கா உருவாக்கியுள்ளது அதன் வணிக அடிப்படியிலான உற்பத்தியை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் இந்த சக்கர நாற்காலி விலை குறைவாக இருப்பதுதான் மாற்றுத் திறனாளிகளின் நம்பிக்கையையும் வாழ்க்கைத் தரத்தையும் உயர்த்த உதவும் என்று கூறினார் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பொது மக்களின் பங்களிப்பை பெறுவதற்கான நிதி திரட்டும் இணையதளத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் இனைய வழியில் திரட்டப்படும் நிதி தனி வங்கிக் கணக்கில் பெறப்பட்டு அதுதொடர்பாள விவரங்களை பொது மக்கள் நேரடியாக அறிந்தனெள்ளும் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடைகளுக்னன அவசர ஆம்புலன்ஸ் சேவை ஏற்கனவே காஞ்சிபுரம் மதுரை நாமக்கல் திருச்சி தஞ்சை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் கட்டப்பட்டள்ள தடுப்பனைகளையும் அவர் திறந்து வைத்தார் மேலும் பல்வேறு திட்டப் பணிகளை திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா பொலிவுறு நகரங்கள் திறன் இந்தியா போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் உலகத்தரம் வாய்ந்த மின்தூக்கிகளை தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இந்த தொழிற்சாலை அமைவது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்தகொண்ட தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் தொழில் வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களைவிட தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சூழல் மிகச்சிறந்த அமைவிடம் அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகள் நேர்மறையான சிறந்த அரசு நிர்வாகம் ஆகியவை ஒருங்கே அமைந்துள்ளதால் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் இடமாக தமிழகம் திகழ்வதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மூவாயிரம் மெகா வாட்டாக உள்ள சூரிய ஒளி மின்உற்பத்தியை மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று ஆறாயிரம் மெனா வாட்டாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

தமிழகத்தை பொறுத்தவரை தேவைக்கு ஏற்ப துணை மின் நிலையங்கள் அமைப்பதும் பசுமை வழித்தடத்தை அதிகரிப்பதும் காற்றாலை காலங்களில் அதிக மின்சாரம் உற்பத்தி ஆவதை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அந்த வழித்தடத்தை அதிகப்படுத்துவதும் இந்த அரசினுடய நோக்கம்

இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கலந்துகொண்டார் பெருந்துறை சிப்காட் பகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் நாள்தோறம் சுற்றச்சூழல் துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கிவைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நீர்நிலைகளில் சாயக்கழிவுகள் கலக்காமல் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார் தில்லியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தமிழகத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாது என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

நெல்லை மாநகராட்சியின் புதிய ஆணையராக திரு கண்ணன் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்ட விழிப்புணர்வு ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திண்டுக்கல்லில் வங்கியாளர்களுக்கான ஒருநாள் புத்தாக்கப் பயிற்சியை மாவட்ட ஆட்சியார் திருமதி விஜயலட்சுமி தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை காலை மாற்றத் திறனாளிகள் குறை கேட்புக் கூட்டம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பொருளாதார கணக்கெடுப்பை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியன் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் சுகாதாரத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் நான்கு போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசீபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்னெள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் இன்று ஆய்வு செய்தார்

இதன்மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறும் டோக்யோ ஒலிம்பிக் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றார்